சென்னை மாநிலச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது

தூத்துக்குடிக்கு தப்பி வந்த மாலத்தீவு முன்னாள் துணை அதிபர் திரு

அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது

தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தை அமைப்பதற்கு வகை செய்யும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது

வீரர்கள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டித் தொடர்

தொடங்குகிறது இன்று மாலை நடைபெறும் முதல் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டலை எதிர்கொள்கிறது வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று மாலை ஆறு மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் போன்றவற்றை நடத்தக் கூடாது என்று கூறியுள்ளார் தேர்தல் விவகாரம் குறித்து திரைப்படம் தொலைக்காட்சி வானொலி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்புரை மேற்கொள்ளக் கூடாது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இசை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கேளிக்கைகள் மூலமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக் கூடாது என்றும் இதில் ஈடுபடுபவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும் என்றும் திரு சத்யப்பிரதா சாஹு கூறியுள்ளார் தொகுதிக்கு வெளியே இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அல்லது வாக்காளர்கள் அல்லாதவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் அந்தத் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறியுள்ளார் திருமண மண்டபம் சமுதாயக் கூடம் தங்கும் விடுதிகள் விருந்தினர் இல்லம் ஆகியவற்றில் வெளியாட்கள் தங்கியுள்ளனரா என்பது குறித்து கண்டறியப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

வாக்குப்பதிவு தினத்தன்று மாலை ஆறரை மணி வரையில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வேலூர் மக்களவைத் தொகுதியில் வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுவதை அடுத்து அங்கு பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது இறுதிக்கட்ட பிரச்சாரமும் வாக்கு சேகரிப்பும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தமது தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டார்

எதிர்க்கட்சியான திமுக தவறான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதற்கு அக்கட்சியினர் காரணமாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் தமிழக அரசு நீட் தேர்வு தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பல்வேறு விவகாரங்களில் அஇஅதிமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை விசாரிக்கும் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தரமற்ற குற்றச்சாட்டுகளில் அக்கட்சியினர் ஈடுபடுவதாக திரு

க ஸ்டாலின் குறிப்பிட்டார் தூத்துக்குடிக்கு தப்பி வந்த மாலத்தீவு முன்னாள் துணை அதிபர் திரு அஹமது அதீப் சர்வதேச கடல் எல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டு மாலத்தீவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் மாலத்தீவு அதிபரை கொல்ல முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த அவர் அங்கிருந்து தப்பி தூத்துக்குடிக்கு வந்த கப்பலில் கண்டுபிடிக்கப்பட்டார் உரிய ஆவணங்கள் இன்றி தப்பி வந்தள்ள நிலையில் அவரை கடலோர காவல்படையினர் உள்துறை மற்றும் உளவுத் துறையினர் இரண்டு நாட்களாக விசாரணை செய்தனர் வெளியுறவு துறையின் குடியுரிமை மண்டல பதிவுத்துறை அலுவலர் திரு சேவியர் தன்ராஜ் நேற்று விசாரணை மேற்கொண்டார் அணைகள் பாதுகாப்பு அவசரகால திட்டம் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை வலியுறுத்தும் அணை பாதுகாப்பு மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தை அமைப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது நாடுமுழுவதிலும் உள்ள அணைகளை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகளையும் தரநிர்ணயத்தையும் இந்த ஆணையம் வடிவமைக்கும் மசோதாவை தாக்கல் செய்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் இந்த மசோதா அணைக்கட்டுகளுக்கான ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்றும்

மாநிலங்களின் உரிமைகள் இதனால் பறிக்கப்படாது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார்

முக்கிய விமான நிலையங்களாக கருதப்பட்டன இதன் அடிப்படையில் விமான நிலையங்களுக்கான கட்டணம் வரி போன்றவை நிர்ணயிக்கப்பட்டன ஏற்கனவே இந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தின்படி விமான நிலையங்கள் பொருளாதார முறைப்படுத்துதல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்பேரில் புதிய விமான நிலையங்களுக்கான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படும்

அடுத்தகட்டமாக வரும் செவ்வாய்க்கிழமை அன்று சுற்றுவட்டப் பாதையின் உயரம் மீண்டும் உயர்த்தப்படும்

புவிவட்டப் பாதையில் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வருகிறது

தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதனையடுத்து தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனெக்கல்லில் திங்கட்கிழமை வரை ஆடிப்பெருக்கு விழா நடைபெறவுள்ளது பல்வேறு மாநிலங்களிலிந்தும் தமிழகத்திலிருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஒகேனெக்கல்லுக்கு வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று சுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

வினாடிகள் கருமபுரி மாவட்டம் ஒகேனெக்கல்லில் தமிழக ஆசின் கற்றவாத்துறை சார்பில் ஆடிப்பெருக்க விழா இன்று தொடங்கி வரும் கிங்கட்கிழமை வரை நடைபெறவுள்ளது இன்றமாலை நடைபெறம் விழாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கவந்து கொண்டு பல்துறை பணிவிளக்க கண்காட்சியை கொடங்கி வைத்து உரையாற்றுகிறார்

பூம்புகாரில் மக்கள் புனித நீராடி வருவதாகவும் ஆடிப்பெருக்கு விழாவை விமரிசையாக கொண்டாடி வருவதாகவும் எமது செய்தியாளர் செல்வன் ஜெபராஜ் தெரிவிக்கிறார்

முதற்கட்டமாக இந்த தடைபை தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாவைப் பகுதிகளில் ஆமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கேசிப மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்த குடிமீர் வடிஎம்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன

டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் பல்கேரியாவில் நடைபெற்றுவரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் சோனம் மாலிக் ஒருசில புள்ளிகள் வித்தியாசத்தில் தங்கப்பதக்கம் பெறும் வாய்ப்பை இழந்தார்